அதிருப்தி சுட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் ராஜினாமாவை திரும்பப்பெற மறுத்துள்ளதை அடுத்து அம்மாநிலத்தில் அரசியல் நெருக்கடி அதிகரித்துள்ளது

மக்களவையில் பொது பட்ஜெட் மீது இன்று விவாதம் நடக்கிறது

நரேந்திரமோடி தமது டுவிட்டரில் புதிய பக்கத்தை தொடங்கியுள்ளார்

வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தவுள்ளார்

மீட்டர் ஒட்டத்தில் தங்கம் வென்றுள்ளார்

நேற்று இவ்விரு கட்சிகளின் தலைவர்கள் ராஜினாமா கடிதம் அளித்துள்ள சட்டமன்ற உறுப்பினர்களிடம் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தது இதனிடையே மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் அதிருப்தி சுட்டமன்ற உறுப்பினர் திரு சோமசேகர் தாங்கள் ராஜினாமா செய்ய எடுத்துள்ள முடிவில் எவ்வித மாற்றமும் இல்லை என்று தெரிவித்தார்

சுட்டப்பேரவை தலைவர் திரு கே ஆர் ரமேஷ் ராஜினாமா கடிதங்களின் மீது நாளை முடிவெடுக்கவுள்ளதாக தெரிவித்துள்ளார் இதனிடையே அமெரிக்க பயணம் மேற்கொண்டிருந்த முதலமைச்சர் திரு குமாரசாமி நேற்று பெங்களூரு திரும்பியுள்ளார் கர்நாடக அரசியலில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைக்கு தாங்கள் எவ்விதத்திலும் பொறுப்பல்ல என்று பிஜேபி உறுதிபட தெரிவித்துள்ளது அக்கட்சியின் மாநில தலைவர் திரு எடியூரப்பா சுட்டபேரவை தலைவர் திரு ரமேஷ் நாளை எடுக்கும் முடிவுக்கு பிறகு தங்களது உறுப்பினர்கள் மாநில ஆளுநரை சந்திக்கவுள்ளதாகவும் தெரவித்தார் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கர்நாடகாவில் ஏற்பட்டுள்ள அரசியல் சசூழ்நிலை காங்கிரஸ் மற்றும் ஜனதாதள கூட்டணியின் உள்கட்சி விவகாரம் என்றும் இதற்கும் பிஜேபிக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்றும் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இன்று அவசர அமைச்சரவைக் கூட்டத்திற்கும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித்தலைவர் திரு சித்தராமையா நாளை தங்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் இதனிடையே கர்நாடக அரசியலில் மற்றுமொரு திருப்பம் ஏற்பட்டுள்ளது அந்த மாநில சிறு தொழில்துறை அமைச்சரும் சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினருமான எச் நாகேஷ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் பிஜேபிக்கு தமது ஆதரவை நல்குவதாக அவர் அறிவித்துள்ளார் பெரும்பான்மையை இழந்துள்ள நிலையில் குமாரசாமி அரசை காப்பாற்ற தொடர் முயற்சிகள் நடந்து வருகின்றன காங்கிரஸ் எம் எல் ஏ க்கள் துணை முதலமைச்சர் டாக்டர் பரமேஸ்வரை அவரது இல்லத்தில் இன்று சந்தித்தார்கள்

ஆக்ரா மாவட்டத்தில் யமுனா விரைவு வழிச்சாலையில் இன்று அதிகாலை ஜர்னாநளா பகுதியில் சென்றுக் கொண்டிருந்த பேருந்து கவிழ்ந்து இந்த விபத்து ஏற்பட்டது ஆக்ரா மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் செய்தியாளர்களிடம் பேசுகையில் காவல்துறையினரும் அதிகாரிகளும் சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்று மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் ஆறு பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்து கொண்டுள்ளார் மாநில அரசு தேவையான எல்லா உதவிகளையும் செய்வதாகவும் அவர் கூறியிருக்கிறார்

கடந்த வெள்ளிக்கிழமை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பொது பட்ஜெட் மீது இன்று மக்களவையில் விவாதம் நடக்கிறது உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு திருத்த மசோதா மற்றும் தேசிய புலனாய்வு முகமை திருத்த மசோதா ஆகியவற்றை மக்களவையில் தாக்கல் செய்கிறார் நுகர்வோர் பாதுகாப்பு மசோதாவும் ஜாலியன்வாலாபாக் தேசிய நினைவுச்சின்னம் திருத்த மசோதாவும் மக்களவையில் தாக்கல் செய்யப் படவுள்ளன மாநிலங்களவையில் பல்மருத்துவர் திருத்த மசோதா மற்றும் ஆதார் சுட்டதிருத்த மசோதா ஆகியவையும் விவாதிக்கப்படவுள்ளன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

மழைநீர் சேகரிப்பு குறித்த அவசியத்தை வலியுறுத்துவதற்காக பிரதமர் திரு நரேந்திரமோடி டுவிட்டரில் ்புதிய பக்கத்தை தொடங்கியுள்ளார் ஒரு மகள் ஒரு மரம் ஒரு ஆசிரியர் என்ற தலைப்பில் தொடங்கியுள்ள அந்த டுவிட்டர் பக்கத்தில் பழங்கால நீர் சேகரிப்பு முறைகள் குறித்தும் விவாதித்துள்ளார்

மரம் நடுதல் குறித்தும் மழை நீர் சேகரிப்பு குறித்தும் மக்கள் கொண்டுள்ள ஆர்வத்தை தாம் பெரிதும் வரவேற்பதாகவும் மகிழ்ச்சி அடைவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் வீட்டிலிருந்து வெளியேறும் நீரை மாணவர்கள் மரக்கன்றுகள் மற்றும் தாவரங்களுக்கு பாய்ச்ச முயற்சி எடுக்கவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த டுவிட்டர் பக்கத்தில் பகிர்ந்து கொள்ளப்படும் கருத்துகளை நடைமுறைப்படுத்தி சுற்றுச்சூழலை பாதுகாக்கவேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார்

அசாமில் மூளைக்காய்ச்சல் நோய் தாக்கம் அதிகரித்துள்ளதை அடுத்து அரசு மருத்துவர்கள் மருத்துவ பணியளார்களுக்கான விடுப்புகளை மாநில ரத்து செய்துள்ளது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

மூளைக்காய்ச்சலுக்கு சிகிச்சை அளிப்பதில் தனியார் மருத்துவமனைகளையும் அதிக அளவில் ஈடுபடுத்தி அவற்றடன் இணைந்து செயல்பட மாநில அரசு முடிவு செய்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தரபிரதேசத்தில் பெரும்பாலான இடங்களில் நேற்று கனமழை பெய்தது மழை மேலும் சில நாட்களுக்கு நீடிக்கும் என்று வாளிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

மழை வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா நான்கு லட்ச ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார் மத்திய பிரதேசத்தில் பல பகுதிகளில் லேசானது முதல் கனமழை வரை பெய்து வருகிறது தலைநகர் போபாலிலும் கனமழை பெய்து வருகிறது

மத்திய வெளியுறவுததுறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் இன்று மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுக்கொண்டார் அவருக்கு அவைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு பதவியேற்பு உறுதிமொழிசெய்து வைத்தார் டாக்டர் ஜெய்சங்கர் குஜராத் மாநிலத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அடுத்தமாதம் நடக்கவுள்ள மாநிலங்களவை தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்ட திரு முகமத் ஜான் திரு சந்திரசேகரன் ஆகியோர் இன்று தேர்தல் அதிகாரி முன்னிலையில் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தார்கள்

இந்த மனுதாக்கலின்போது மாநில முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் ஆகியோர் உடனிருந்தார்கள்